திட்டங்களை தொடங்கி வைக்கிறார்

நடைபெறவுள்ளது பங்களாதேஷில் இன்று நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது

அணியை வென்றுள்ளது

இந்த நிகழ்ச்சி பிரதமர் அலுவலக யூ டியூப் அலைவரிசையிலும் தகவல் ஒலிபரப்புத்துறை அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும் இது தவிர அகில இந்திய வானொலியின் இணையதளத்திலும் இது ஒலிபரப்பாகிறது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

அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் கார் நிக்கோபார் செல்லும் அவர் சுனாமி நினைவுச் சின்னத்தில் அஞ்சலி செலுத்துகிறார் பின்னா் ஆராங்க் தொழில்நுட்பக் கழகத்தை தொடங்கி வைத்து பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் போர்ட்பிளோயரில் உள்ள நினைவுச் சின்னத்தில் மலர்வளையம் வைக்கிறார் அங்குள்ள சிறையையும் அவர் பார்வையிடுகிறார் தொடர்ந்து நேதாஜி மைதானத்தில் உள்ள நேதாஜி உருவச்சிலைக்கும் பிரதமர் மியாதை செலுத்துகிறார்

அந்தமான் நிக்கோபாருக்கான தொழில்தொடங்கும் கொள்கையையும் பிரதமர் இன்று வெளியிடுகிறார் அங்கு ஏழு சூரிய மின்சக்தி மற்றும் சூரிய கிராமம் திட்டங்களை தொடங்கி வைக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி பின்னர் நடைபெறும் பொதுக் கூட்டத்திலும் உரையாற்றுகிறார் திரிடரா உள்ளாட்சி இடைத் தேர்தலில் பிஜேபிக்கு வாக்களித்ததற்காக அம்மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றித் தெரிவித்துக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர் அம்மாநிலத்தில் வளர்ச்சிப் பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ள தமது கட்சிக்கு இது ஊக்கமளிக்கும் என்றார் திரிபுரா உள்ளாட்சி இடைத் தேர்தலில் பெரும்பாலான இடங்களை பிஜேபி கைப்பற்றியது நாட்டில் பின்தங்கிய சமுதாயத்தினரின் வளர்ச்சிக்காக சமூக மற்றும் கல்வி மேம்பாட்டுத் திட்டங்கள் செயல்படுத்தப்படவேண்டும் என சிறபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி கேட்டுக்கொண்டுள்ளார் மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவா் அனைவருக்குமான வளா்ச்சித் திட்டங்களை செயல்படுத்தும் அரசாக பிரதமர் திரு மோடியின் அரசு உள்ளதாக கூறினார் அரசியலில் அனைத்து தரப்பு மக்களும் தெளிவான முடிவை எடுக்க கல்வி வளர்ச்சி தேவை என்று அவர் கூறினார்

ரயில்களில் அடிப்பட்டு யானைகள் உயிரிழப்பதை தடுக்க அசாமில் செயல்படுத்தப்பட்டு வரும் தேனீ ஒவி திட்டம் நாடு முழுவதும் விரிவுப்படுத்தப்படும் என்று ரயில்வே துறை அமைச்சர் திரு பியுஷ்கோயல் தெரிவித்துள்ளார் கவுஹாத்தியில் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் சோளை அடிப்படையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டதாகவும் இது வெற்றியடைந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தேளீக்கள் சுப்தம் எழுப்பினால் யாளைகள் உள்ளிட்ட விலங்குகள் அப்பகுதிக்கு வராது எனவும் எனவே அவை ஒலி எழுப்புவது போன்ற பதிவை ஒரு கருவியின் மூலம் எழுபபுவதன் மூலம் ரயில்களில் விலங்குகள் அடிபட்டு உயிரிழப்பது தவிர்க்கப்படுவதாகவும மண்டல ரயில்வே மேவாளர் திரு ராங்கியா ரவிலேஷ் குமார் தெரிவித்தார் திரிபுரா மாநில முன்னேற்றத்திற்காக செலவிடப்படும் நிதியில் எந்தவித பற்றாக்குறையும் இருக்கூது என மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார் அக்தாவாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் விவசாயிகளின் முன்னேற்றத்திற்காக வேளாண் துறையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு தொடர்ந்து பாடுபடும் என்றும் அவர் தெரிவித்தார்

இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் சா்வதேச அளவில் உயிரி வளங்கள் நிறைந்த நாடுகளின் பட்டியவில் முதல் ஐந்து இடத்தில் இந்தியா உள்ளதாகவும் ஆசியாவிலேயே முதல் நாடாக இந்தியா தனது பல்லுயிர் பாகுபாடு அறிக்கையை தாக்கல் செய்துள்ளதாகவும் கூறினார் சா்வதேச அளவில் உயிரி வளங்கள் குறித்த இலக்குகளை அடைவதில் இந்தியா முக்கிய பங்களிப்பை வழங்கி வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் மத்திய அரசின் பல்வேறு நலத் திட்டங்கள் குறித்த வருடாந்திர சிறப்பு நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாள்தோறும் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு எஃப் எம் கோவ்டில் ஒலிபரப்பப்பட்டு வருகிறது இந்தான்டு நிறைவடைவதையொட்டி ஒலிபரப்பப்படும் இந்நிகழ்ச்சியில் இன்றிரவு ஒன்பது முப்பது மணிக்கு மத்திய வேளாண்துறை அமைச்சா் திரு ராதாமோகன் சிங் வழங்கிய நேர்காணல் ஒலிபரப்பப்படுகிறது அகில இந்திய வானொலியில் நியூஸ் ஆன் ஏர் இணையதளம் ஆகியவற்றில் இந்த நிகழ்ச்சியை பொதுமக்கள் கேட்கலாம் டுவிட்டர் முகநூல் உள்ளிட்ட சமூக ஊடகங்களிலும் இந்நிகழ்ச்சி ஒலிபரப்பப்படுகிறது

காலை எட்டு மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை நான்கு மணிவரை நடைபெறுகிறது வாக்குப்பதிவு நிறைவடைந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது இத்தேர்தலில் எட்டாயிரம் வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர்

இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா மத்திய மாநில அமைச்சா்கள் உள்ளிட்டோர் கலந்தகொள்ள உள்ளதாக அக்கட்சியின் தேசிய பொது செயலாளர் திரு அனில் ஜெயின் கூறினார்

ஜம்மு கஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் கொல்லப்பட்ட தீவிரவாதிகளை காவல்துறையினர் அடையாளம் கண்டுள்ளனர்

தீவிரவாதிகள் ஜெய் ஷே முகமது தீவிரவாத இயக்கத்துடன் தொடர்புடையவர்கள் இந்த என கண்டறியப்பட்டுள்ளது

இந்நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ முன்னிலை வகித்தாா் புதிதாக அமையவுள்ள பேரிடர் மீட்பு படையினின் தலைமையிடம் வடகிழக்கு மாநிலங்களுக்கு பெரிதும் உதவும் என்று திரு பீமா காண்ட் தெரிவித்தாா்

பங்களாதேசில் அந்நாட்டின் பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான நாடாளுமன்ற பொதுத்தேர்தல் இன்று நடைபெறுகிறது தற்போதைய பிரதமரும் அவாமி தேசிய லீக் கட்சித் தலைவருமான திருமதி ஷேக் ஹசினா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நான்காவது முறையாக பிரதமர் என்ற சாதனையைப் புரிவார் என கருதப்படுகிறது முன்னாள் பிரதமரும் பங்களாதேஷ் தேசியவாதக் கட்சித் தலைவருமான திருமதி கலீதா ஜியா முறைகேடு குற்றச்சாட்டு காரணமாக சிறையில் உள்ளார் தற்போதுள்ள நிலவரப்படி தேசிய ஐக்கிய முன்னணி கட்சிக் கூட்டணியே திருமதி ஷேக் ஹசீனாவுக்கு உள்ள சவாவாக கருதப்படுகிறது பங்களாதேஷில் நடைபெறும் பதினொன்றாவது பொதுத்தேர்தலான இதில் பத்து கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர்

இந்த தேர்தலை முன்னிட்டு அந்நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன

மற்ற இரண்டு போட்டிகளிலும் வடகிழக்கு அணியே வெற்றிபெற்றது